புதுடெல்லியில் நேற்று காலமான முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாத்பாயின் உடல் இன்று மாலை புதுடெல்வி ஸ்மிருதி ஸ்தல் வில் முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்பட்டது

இறுதிச் சடங்குகளுக்கு முன்னர் வாத்பாய் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசியக் கொடியை அவரது பேத்தி நிஹாரிகா முப்படையினரிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் திரு அமீத்ஷா திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பூடான் மன்னர் திக்மே வாங்சுக் முன்னாள் ஆப்கானிய அதிபர் திரு ஹமீத் கர்சாய் பாகிஸ்தானிய சட்டத்துறை அமைச்சர் வங்கதேச அமைச்சர் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டனர் முன்னதாக வாத்பாயின் உடல் தேசிய கொடி போர்த்திய நிலையில் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வண்டியில் வைத்து புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இருந்து ஸ்மிருதி ஸ்தல் லுக்கு இறுதி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட போது பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர்

வாத்பாயின் உடல் ஸ்மிருதி ஸ்தல் லில் கொண்டுவந்து இறக்கப்பட்டபோது பிரதமர் திரு நரேந்திரமோடி துயரம் தானாமல் கண்ணீர் வடித்தார் முன்னதாக புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் வாத்பாயின் உடல் வைக்கப்பட்டிருந்த போது பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத்சிங் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா உத்தரபிரதேஷ் தலைவர் திரு யோவி ஆதித்யநாத் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் திரு

எஸ்

மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி உன்னிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தியவர்களில் அடங்குவர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்வீர்செல்வம் திமுக செயல்தலைவர் திரு

ஸ்டாலின் உட்பட தமிழகத்தைச் சோந்த பல்வேறு தலைவர்கள் இன்று புதுடெல்லியில் மறைந்த பிரதமர் திரு வாத்பாயின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் அஇஅதிமுக வைச் சேர்ந்த மக்களவைத் துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி பிஜேபி தமிழ்நாடு பிரிவு தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ உள்ளிட்டோர் வாத்பாய் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியவர்களில் அடங்குவர் புதுடெல்லியில் நேற்று காலமான முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாத்பாய் க்கு இன்று புதுவையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது

வைத்திவிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி வாத்பாய் யின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக புதுடெல்லி புறப்பட்டு சென்றார் அனைத்துப் பிரிவு மக்களாலும் பாராட்டி ஏற்கப்பட்ட பிரதமராக திகழ்ந்தவர் வாத்பாய் என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் புதுவையில் இன்று வீராம்பட்டினத்தில் நடைபெற்ற செங்கழுநீர்அம்மன் கோவில் தோரோட்டத்தில் புதுவை மற்றும் அண்டை தமிழக பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர் வீராம்பட்டினம் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் வடம்பிடத்து தொடக்கி வைப்பதே மரபு என்றாலும் இம்முறை முன்னாள் பிரதமர் வாத்பாய் மறைவுக்கு அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுவதால் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளவில்லை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி யும் விழாவில் பங்கேற்கவில்லை ஆயினும் சமுகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் காவல்துறை தலைவர் திரு கந்தரி நந்தா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர்

உன்னதி என்னும் இந்த பயிற்சி திட்டம் பெங்களூருவில் உள்ள யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் வரும் ஜனவரி மாதம் தொடக்கப்படும் என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்வெளி தொழில்நுட்பங்களை அமைதி நோக்கங்களுக்கு பயன்படுத்துவது பற்றிய முதலாவது ஐ

கேரளத்தில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக மாநிலம் முழுவதும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர்

மாநிலம் முழுவதும் சாலை ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது

பினரயி விஜயன் தெரிவித்துள்ளார் முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட அணைகளும் பாதுகாப்பாகவே இருப்பதால் பாதுகாப்பு தொடர்பான வதந்திகனை மக்கள் நம்ப வேண்டாம் என கேரள மின்துறை அமைச்சர் திரு

எம் மணி கேட்டுக் கொண்டுள்ளார் கேரளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நானை பிரதமர் திரு நரேந்திரமோடி வான்வழியே பார்வையிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே கேரளத்தில் நானை வரை பலத்த காற்று மற்றும் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு துறை தெரிவித்துள்ள து

ரெட்டியூர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குன் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அங்கிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காவிரி கரையோரம் அமைந்துள்ள சாலைகளிலும் நீர் புகுந்து இருப்பதால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது க ருர் மாவட்ட மாயனூர் கதவணை திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அணையில் இருந்தும் அதிக அளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோரப் பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ள து

முல்லைப் பெரியாறு அணையின் இருந்து தண்ணீர் வருவதாலும் தேனீ மாவட்டத்தில் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்வதாலும் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருப்பதால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி உள்ள கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் நெல்லை மாவட்டங்களில் மிக கனத்த மழை பெய்யக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை புதிய தலைமை செயலக கட்டிடம் கட்டப்பட்டதில் முறைகேடு நடந்ததா என்பதை விசாரித்து வந்த ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ரகுபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் விசாரணை ஆணையம் குறித்து உயர்நீதிமன்றம் வெளியிட்ட கருத்து தர்மசங்கடத்தை ஏற்படுத்தியதால் பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆணையத்திற்கு எதிரான தடையை நீக்க பலமுறை முறையிட்டும் நீதிமன்றம் அதை விசாரிக்கவில்லை என்று அவர் கூறியுளார்

குடும்பத்தினர் நெல்வித்தோப்பு மாதா கோவிலுக்கு சென்று வருவதற்குள் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேற்று காலமான முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாத்பாயின் உடல் இன்று மாலை புதுடெல்லியில் உள்ள ஸ்மிருதி ஸ்தல் லில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு மாநில முதலமைச்சர்கன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் வாத்பாய் க்கு இன்று புதுவை சட்டமன்ற வளாகத்திலும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கேரளத்தில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது